இனி விரிவான செய்திகள் தமிழகம் கேரளா புதுச்சேரி சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது மனுக்களை விலக்கிக் கொள்ள வரும் திங்கட்கிழமை கடைசி நாளாகும் அன்றையதினம் மாலையே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த மாதம் ஆறாம் தேதி வாக்குப்பதிவும் மே மாதம் இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடைபெறவுள்ளது அதற்கான வேட்புமனுக்கள் பரிசீலனையும் இன்று நடைபெற்றது இதற்கிடையில் தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி மேற்கு வங்க மாநிலம் காரக்பூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட அம்மாநிலத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஜங்கல் மஹாலில் உள்ள பின்தங்கிய பகுதிகளில் வளர்ச்சி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார் துய்மையான குடிநீர் பழங்குடியினரின் கலாச்சார பாதுகாப்பு வேளாண் பொருட்களுக்கான குளிர்பதன கிடங்கு ஆகியவை நிறைவேற்றப்படும் என்று கூறினார் கடந்த பத்து வருடங்களாக திரிணமுல் காங்கிரஸ் ஆட்சியால் மேற்கு வங்கம் சீரழிந்து விட்டதாக குற்றம்சாட்டினார் திரிணமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி கிழக்கு மெதினிபூரில் உள்ள ஹல்தியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றினார் கடந்த பத்து வருடங்களாக தமது தலைமையிலான அரசு பல்வேறு திட்டப்பணிகளை நிறைவேற்றி இருப்பதாக குறிப்பிட்டார் மாநிலத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சி உறுதிசெய்யப்படும் என்று அவர் கூறினார் அரசு துறை நிறுவனங்களில் பிஜேபி தனியார் மயமாக்க விரும்புவதாக செல்வி மம்தா பானர்ஜி குற்றம்சாட்டனார் தமிழகத்திலும் வாக்குப்பதிவு நடைபெற இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது விழுப்புரம் சுட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் விழுப்புரத்தில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்று கூறிய அவர் விழுப்புரத்தில் புதிய பல்கலைகழகம் அமைக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அஇஅதிமுக அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டதாக அவர் குற்றம்சாட்டினார் பல கோடி ரூபாய் அளவிற்கு டெண்டர் விடுவதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் அவர் கூறினார் நாட்டில் காசநோயை ஒழிப்பதற்கு குடிமக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார் காசநோய் குறித்த உச்சி மாநாட்டில் காணொலி காட்சி வாயிவாக உரையாற்றிய அவர் காசநோய் உடலியல் சார்ந்த நோயாக மட்டுமல்லாமல் சமூக நோயாக பரவியுள்ளது என்று கூறினார் காசநோயை அடுத்த பத்தாண்டுகளுக்குள் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்கு மாறாக அடுத்த ஐந்தாண்டுகளுக்குள் அதனை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை தரமான மருந்து நிதி மற்றும் ஊட்டச்சத்திற்கான உதவி ஆகியவற்றை தனியார் துறையினருடன் இணைந்து அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் குறிப்பிட்டார்

கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த பொது கணதாரத்துறை வல்லுநர்களின் பரிந்துரையின்படியே இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

புதுதில்லி வந்துள்ள அமெரிக்கா பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாய்ட் ஆஸ்டின் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது சர்வதேச அளவில் நிலவும் பல்வேறு சூழல்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதுகறித்து அமைச்சர் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை வலுப்படுத்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் இணைந்து செயல்பட விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் மஹாராஷ்டிரா மாநிலம் ரத்தினகிரி மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடி விபத்தில் நான்கு பேர் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் கேட் தாலுகாவில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் விபத்து குறித்து அறிந்ததம் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் அங்கு சிக்கிக் கொண்டவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பலத்த காயமடைந்தவர்கள் மும்பை மற்றும் புனே மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் விபத்திற்கான காரணம் தெரியவில்லை என்றாலும் கொதிகலன் வெடித்து இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நநரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் சட்டீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் தண்டேவடா மாவட்டத்தில் உள்ள கவசிப்பாரா அருகே வனப்பகுதியில் இரு தரப்பினரிடையே நிகழ்ந்த துப்பாக்கி சண்டையில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன

மஹாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உயிரிழந்த மன்சுக் ஹிரன் குறித்த வழக்கை தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இதுகுறித்த வழக்கை மஹாராஷ்டிர தீவிரவாத எதிர்ப்பு படை விசாரித்து வந்தது இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் இறதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் டேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை ஒவரில் விக்கெட் இழப்பிற்கு இழப்பின்றி ரன் எடுத்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது

தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதவாவது மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்திய அணி சற்று முன் வரை ஒவரில் விக்கெட் இழப்பிற்கு இழப்பின்றி ரன் எடுத்துள்ளது லக்ளோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பரிக்கா மகளிர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது மூன்று போட்டிகளைக் கொண்ட தொடரில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன உலக கோப்பை துப்பாக்கி கடும் போட்டியில் இந்திய வீரர் திவ்யன்ஸ் சிங் பன்வார் வெண்கல பதக்கம் வென்றார் புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவில் அவர் இந்த பதக்கத்தை வென்றார் இங்கிலாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீராங்கனை பி வி சிந்து தோல்வியடைந்தார்